பாதுகாத்துக் கொள்ளவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஐனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய ககாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவு தொகை பத்து சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்றுக்கு எதிரான போர் இன்னும் முடிவுபெறாததால் மக்கள் கவனமாக தங்களைப் பாதுகாத்துக் கொள்ளவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டு மக்களிடையே நேற்று பேசிய அவர் கோவிட் தொற்று கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் இதனை சாதாரணமாக எடுத்துப் கொள்ளக் கூடாது என்றார் கோவிட் தொற்று தொடங்கி ஏழு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் முழு முடக்கத்திலிருந்து படிப்படியாக இன்று கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் நாடு முழுவதும் இந்த நோய்த் தொற்று பரவலைத் தடுப்பதற்கு மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாக குறிப்பிட்டார் பொருளாதார நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கும் இந்த சமயத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரத் தொடங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த நோய்த் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றார் தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணி இறுதி நிலையில் உள்ளதாகவும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தடுப்பு மருந்து செலுத்தப்படுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பண்டிகை காலங்களில் அனைவரும் கவனமாக இருக்கவேண்டும் என்றும் நோய்க் கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை வழங்கிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் குகாதார பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கெள்ளவதாகவும் பிரதமர் கூறினார் உலகின் பிற நாடுகளோடு ஒப்பிடுகையில்இந்தியாவில் சிகிச்சையிலிருந்து மீன்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்று குறிப்பிட்டார்

பனிரெண்டாயிரம் தனிமைப்படுத்தம் மையங்கள் செயல்பட்டதாகவும் இரண்டாயிரம் கோவிட் ஆய்வுக்கூடங்கள் செயல்பட்டதாகவும் பிரதமர் கூறினார் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் பரிசோதனை கோவிட் முக்கிய பங்காற்றியிருப்பதாகவும் அவர் கட்டிக்காட்டினார் தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார் ஊடகங்கள் தொற்று நோய் குறித்த விழிப்புணர்வு செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலிபுறுத்தினார்

ஜெனிவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் கோவிட் தொற்று தடுப்பு மருந்து சரிபங்காக விநியோகிக்கப்படும் என்றார் நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஐனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய ககாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத் துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் கடந்த பத்து மாதங்களில் எந்த இடத்திலும் மருத்துவ ஆக்ஸிஐனுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றார் மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் ககாதார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகம் கண்காணிக்கப் பட்டதாக அவர் கூறினார்

பூஷன் தெரிவித்தார்

ஐந்து மாதங்களில் நோய் எதிர்ப்பு அணுக்கள் குறைந்தால் மீண்டும் தொற்று ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக இந்தக் கூட்டத்தில் பேசிய இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகத்தின் தலைமை இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா தெரிவித்தார்

நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவத்தொகை பத்து சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தொடர்பான சூழலையடுத்து தேர்தல் ஆணையம் அளித்த பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

கோவிட் தொற்றுக்கு எதிராக தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆயுஷ் அமைச்சக செயலர் திரு வைத்யா ராஜேஷ் கொடேச்சா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆயுஷ் அமைச்சக உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்தவதில் தேசிய ஆயுர்வேதா மற்றும் யோகா பயிற்சி தொடர்பான கையேடு வெளியிடப்பட்டது பின்னர் பேசிய அவர் நோய்த் தொற்று ஏற்பட்டவர்கள் ஆயுஷ் சுகாதார மையத்தின் மூலம் சிகிச்சைப் பெற்றுக் கொள்ளலாம் என்றார் இதில் போலியான நிறுவனங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் அங்கீகாரம் இல்லாத மையங்களில் மட்டும் சிகிச்கை எடுத்துக் கொள்ளுமாறும் கூறினார் உத்திரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புற்று நோய் சிகிச்சைக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நேற்று தொடங்கி வைத்தார் காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த விழாவில் உத்தர பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார்

ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் தமிழ்நாடு கேரளா காஷ்மீர் உத்தராகண்ட் பஞ்சாப் ஹரியானா உத்தர பிரதேசம் சண்டிகட் ஆகிய மாநிஷங்களில் உடனடியாக நெல் கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா கர்நாடகா தெலுங்கானா குஜராத் ஹரியானா உத்தர பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து குறைந்த பட்ச ஆதார விலைத் திட்டத்தின் கீழ் இந்தக் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு் மாணவரும் ஊரக பகுதியில் உள்ள ஒரு மாணவரை தத்தெடுத்து கல்வி வழங்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு

திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி மையத்தில் ரசாயண பொறியியல் பிரிவை அவர் நேற்று தொடங்கி வைத்து பேசினார் பொறியியல் கல்வி நுழைவுத் தேர்வாள ஜே ாா தேர்வுகளில் அரசுப் பள்ளி மாணவர்கள் சாதனை படைப்பதற்கு உதவிய தேசிய தொழில்நுட்ப கல்வி மையத்திற்கு அவர் பாராட்டுத் தெரிவித்தார்

இதற்கான வேட்புமனுக்களை திரும்பப்பெறுவதற்கான கால அவகாசும் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

தெலுங்கானா மத்திய பிரதேசம் பிகார் மேகாலயா ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் சிக்கிம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இந்த நோய் குறைந்திருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது

அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது